தொடங்கப்படும் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர்

ராஜு தெரிவித்துள்ளார்

கர்நாடக மாநிலம் ஹுபாலியில் யோகா பயிற்சி முகாமில் கலந்துகொண்டு பேசியஅவர் இளைஞர்கள் உடற்பயிற்சியுடன்கூடிய ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார் உடற்பயிற்சிகள் இல்லாத வாழ்க்கை முறைகளால் ஏற்படும் சர்க்கரை நோய் உள்ளிட்ட தொற்றா நோய்கள் குறித்து பேசிய அவர் இவற்றை யோகா மூலம் சரிசெய்ய முடியும் என்றார் நம் முன்னோர்களின் சிறப்பான ஆரோக்கியமான வாழ்வியல் முறைகள் உலகத்திற்கே ஒரு வரமாக விளங்குவதாக திரு

இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

கேரளாவில் மேலும் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் நோய் தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது சீனாவிலிருந்து வந்த இவருக்கு தனி அறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்தியாவிலேயே தயாரிப்போம் திட்டத்தின்கீழ் பாதுகாப்பு களவாட உற்பத்தியை அதிகரிப்பதே இக்கண்காட்சியின் முக்கிய நோக்கம்

கிஸான் ரயில் விவசாயிகளுக்கான சிறப்பு கிஸான் ரயிலை வடிவமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய ரயில்வே வாரிய தலைவர் திரு வினோத்குமார் யாதவ் நாடு முழுவதும் கிஸான் ரயில் சேவை விரிவுபடுத்தப்படும் என்று கூறினார் நாட்டின் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் முக்கிய சக்தியாக ரயில்வே துறையை மாற்றுவதே மத்தியஅரசின் முக்கிய நோக்கம் என்று அவர் தெரிவித்தார்

யாதவ் சென்னை பெங்களுரு இடையேயான அதிவேக ரயில் பாதை பணிகள் விரைவில் துவங்கப்படும் என்றார் மத்திய சுகாதார அமைச்சகம் தகுதியுடைய மருத்துவர்களின் மருந்து சீட்டுகள் இன்றி வீரியம் மிக்க நோய் எதிர்ப்பு மருந்துகளை விந்பனை செய்யக்கூடாது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது இத்தகைய மருந்துகளை கண்டறிவதற்கு மருந்து பாக்கெட்டுகள் மீது சிகப்பு நிற செங்குத்து வரிகள் இடம்பெற வேண்டுமென்றும் அமைச்சகம் கூறியுள்ளது

இதனிடையே வாக்குப்பதிவிற்கு இன்னும் காலமே ஒருவார எஞ்சியுள்ளநிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் உச்சகட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர்

ராஜு மதுரை மாநகருக்கு தடையில்லா குடிநீர் வழங்குவதற்கான முல்லை பெரியாறு லோவர் கேம்ப் திட்டப் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர்

கையெழுத்து இயக்கம் தமிழகத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் கையெழுத்து இயக்கம் இன்று நடைபெறுகிறது சென்னை கொளத்தூரில் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் சென்னை கொண்டிதோப்பில் மதிமுக பொதுச்செயலர் திரு வைகோ தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் திராவிடர் கழக தலைவர் திரு

குடமுழுக்கு தஞ்சை பெரியகோவில் குடமுழுக்கு விழாவை பக்தர்கள் சிரமம் இன்றி காண தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தமிழகஅரசின் தலைமை செயலர் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார்

அரசியல் கட்சிகள் அந்தந்த வட்டார தேர்தல் அலுவலகத்தில் சரிபார்த்துக்கொள்ளலாம் என்றும் அவர் கூறியுள்ளார்

மத்தியஅரசின் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறை எண்ணெய் நிறுவனங்கள் சார்பில் எரி பொருளை சேமிப்போம் ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழலை பேணிக்காப்போம் என்ற கருத்தை வலியுறுத்தும்வகையில் நடைபெற்ற இப்பேரணியில் பள்ளி மாணக்கர் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர்

சிவராசு தெரிவித்துள்ளார்

கோவில் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் தைப்பூச திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது

விழாவையொட்டி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்க வேண்டுமென திண்டுக்கல் ஆட்சித்தலைவர் திருமதி

செங்கல்பட்டில் பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது ஆட்சித்தலைவர் திரு